பிரதமர் திரு நரேந்திரமோடி போபாலில் பிஜேபி தொண்டர்களிடையே தற்போது உரையாற்றுகிறார்

மத்திய நிதியமைச்சர் திரு

்ப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது

நரேந்திரமோடி மத்தியப்பிரதேச மாநிலம் போபாலில் பிரம்மாண்ட மாநாட்டில் பிஜேபி தொண்டர்களிடையே தற்போது உரையாற்ற உள்ளார் முன்னதாக ட்விட்டரில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவிற்கு அஞ்சலி செலுத்திய பிரதமர் அறிவாற்றலிலும் தனிநபர் தூய்மையிலும் தன்னிகர் அற்றவராக திகழ்ந்த தீன்தயாள் சிறந்த தத்துவவாதியாகவும் அமைப்பாளராகவும் விளங்கினா் என்று பாராட்டினார் அடித்தட்டு மக்களின் மேம்பாட்டிற்கு தன்னை அர்ப்பணித்துக்கொண்டவர் அவர் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டினார் பிஜேபி தேசியத்தலைவர் திரு

ராம்நாத் கோவிந்த் தேசிய விளையாட்டு விருதுகளை புதுதில்லியில் இன்று வழங்குகிறார் இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் விராட் கோலி உலக பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு ஆகியோருக்கு உயரிய விருதான ராஜிவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்கப்படுகிறது

தேசிய விளையாட்டு தினமான முன்னதாக கேதி வழங்கப்படுவதாக இருந்த இந்த விருதுகள் இந்தோனேியா ஆசிய விளையாட்டு போட்டிகள் காரணமாக இன்று வழங்கப்படுகிறது

யேனனய நாட்டில் பிரதம மந்திரியின் ஜன் ஆரோக்யா யோஜ்னா திட்டம் தொடங்கப்பட்ட முதல்நாளில் ஆயிரம் பேர் பயனடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு

நரேந்திரமோடி ஆட்சியில் நகர்ப்புறமயம் மேம்பட்டிருப்பதாக மத்திய வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு

இவர்கள் வாழ தகுதியான வீட்டையும் கற்றுச்சூழலையும் ஏற்படுத்துவது மாநிலங்களின் கடமை என்றும் சுட்டிக்காட்டினார் தூய்மை இந்தியா அம்ருத் பொலிவுறு நகரங்கள் திட்டங்கள் நகர்ப்புற வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான எடுத்துக்காட்டாக திகழ்வதாக கூறிய அவர் இவை அனைத்திலும் தூய்மையே பிரதானம் என்று கூறினார்

வங்கிகளின் முன்னேற்றம் வாராக்கடன் சவால்களை எதிர்கொள்வது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் இந்த கூட்டம் இரண்டாவது முறையாக தற்போது நடைபெறுகிறது

வங்கிகளில் பெருமளவு ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடைபெற்றதன் பின்னணியில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது

இதற்கான உத்தரவை பிறப்பித்த நீதிபதி எம்

லோக்கூர் தலைமையிலான அமர்வு சிறைச்சாலைகளில் அதிக நெரிசல் தொடர்பான பிரச்சினைகளை இக்குழுவினர் ஆய்வு செய்வார்கள் என்று தெரிவித்துள்ளது மேலும் பெண் சிறைக்கைதிகள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்தும் இந்த குழுவினர் ஆராய உள்ளனர்

இதுதொடர்பாக பிஜேபி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வழக்கறிஞர்களாக பணியாற்ற இந்திய பார் கவுன்சில் சட்டவிதிகள் அனுமதித்திருப்பதாக எடுத்துரைத்தார் மற்றொரு வழக்கில் வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு தத்தம் குற்றவியல் நிகழ்வுகளை தோதல் ஆணையத்திடம் சமாப்பிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது

தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் இன்ற செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டிலேயே தமிழகத்தில் தான் மருத்துவ காப்பீடு திட்டம் சிறந்த முறையில் செயல்படுத்தப்படுவதாக கூறினார் அரசின் மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் மாநிலத்தில் ஒன்றரை கோடி குடும்பத்தினா் பயன்பெறுகின்றனா் என்று கூறிய அவா் இந்த காப்பீடு திட்டத்தில் புதிதாக பயன்பெற விரும்புவோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மருத்துவ காப்பீட்டு பிரிவை அணுகி பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டார் முன்னதாக அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கரும் வேளாண்துறை அமைச்சர் திரு

துரைக்கண்ணுவும் கும்பகோணம் அரசு மருத்துவமனையின் அனைத்து பிரிவுகளையும் நேரில் ஆய்வு செய்து நோயாளிகளிடம் கலந்துரையாடினார்கள் மருத்துவர்களிடம் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் மருந்து கையிருப்புகள் மருத்துவ கருவி உபகரணங்கள் ஆகியவை குறித்து கேட்டறிந்தார் நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை அளிக்கவும் மருத்துவமனையை சுகாதாரமாக பராமரிக்கவும் அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டனர்

கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதேபட்டி இயற்கை வேளாண்மை கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறைக்கு அரசு வழங்கிய மானியங்கள் காரணமாகவே உற்பத்தி அதிகரித்துள்ளதாக கூறினார் இயற்கை விவசாயம் மேற்கொள்ள வேளாண் பெருமக்கள் ஆர்வம் காட்டி வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் சொட்டுநீர் பாசனம் விதைகள் நவ்ன தொழில்நுட்பங்கள் போன்றவற்றை அரசு விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கி வருவதாக எடுத்துரைத்தார்

இந்நிகழ்ச்சியின்போது இயற்கை வேளாண்மை செயல்விளக்க அரங்கை திறந்துவைத்த அமைச்சர் அதன் பல்வேறு அம்சங்களை பார்வையிட்டார்

உதயகுமார் மதுரை மேற்கு வட்டாரத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

திண்டுக்கல் சீனிவாசன் இன்று துவக்கி வைத்தார்

நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில் தூய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் தொடா்பான ஆய்வுக்கூட்டம் இன்று நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது

ப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது